இதுகுறித்து பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாம் அனைவரும் ஒன்றுகூடி கடைபிடிக்கும் இந்த ஊரடங்கு கொரோனாவிற்கு எதிரான யுத்தத்தில் நமது கரங்களை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன அரசுப்பேருந்துகள் மற்றும் ரயில் சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன ஆட்டோ வாடகை கார் உள்ளிட்ட தனியார் வாகனங்களும் இயக்கப்படவில்லை பால் பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் போக்குவரத்து வாகனங்கள் சரக்கு லாரிகள் இன்று இயக்கப்படவில்லை

மக்கள் ஊரடங்கையடுத்து நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்குள் இன்று மீன்பிடிக்க செல்லவில்லை

சிக்கல் சிங்காரவேலர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட திருக்கோவில்கள் வேளாங்கண்ணி பேராலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்கள் நாகூர் தர்கா உட்பட அனைத்து மசூதிகளும் மூடப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் அறுவடை காலத்தையும் பொருட்படுத்தாமல் தங்களது விவசாய பணிகளை இன்று தவிர்த்து இந்த மக்கள் ஊரடங்கிற்கு முழுஒத்துழைப்பு அளித்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் முனியசாமிபுரத்தில் கொரோனா குறித்த விழிப்புண்வை ஏற்படுத்தும் வகையில் மணமக்கள் முகக்கவசத்துடன் திருமணம் செய்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் கவர்ந்துள்ளது ராமேஸ்வர மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லாததால் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவின் வழிகாட்டுதலின்படி உரிய பாதுகாப்புடன் ரத்த மாதிரிகள் பெறப்பட வேண்டும் பதிவு பெற்ற மருத்துவரின் பரிந்துரைப்படியே பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது மேலும் இவ்விதிகளை மீறும் தனியார் பரிசோதனை மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

இக்காலங்களில் சரக்கு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே வாரிய இணை இயக்குநர் புதுதில்லியில் கூறியுள்ளார்

ஏர்இண்டியாவின் சிறப்பு விமானம் மூலம் இன்றுகாலை புதுதில்லி அழைத்து வரப்பட்ட இவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர்

ஈரோட்டைச் சேர்ந்த ஒருவர் திருச்சி அரசு மருத்துக்கல்லூரி மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்

சிவராசு தெரிவித்துள்ளார்

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஸ்பெயினிலிருந்து தமிழகம் வந்த பயணி ஒருவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

ஆனந்த் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்